பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ

இயற்கை வளங்களையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் அறிந்துகொள்ளும் வகையில் இளையோர் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் நல்வாழ்வு போக்குவரத்து வீட்டுவசதி பிரிவுகளில் பல்வேறு கட்டிடங்களையும் திட்டங்களையும் துவக்கி வைத்துள்ளார்

தமிழகம் மின்மிகை மாநிலமாக தொடர்ந்து திகழ்வதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

வின் பொதுச்சபைக்கூட்டத்தில் இன்றிரவு உரையாற்றுகிறார் தீவிரவாதம் பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவைகள் பிரதமரின் உரையில் முக்கிய இடம்பெறும் என தெரிகிறது

முன்னதாக பிரதமா ஈரான் அதிபா் ஹசன் ருஹானி சைப்ரஸ் அதிபா் அனஸ்தியாடியோஸ் கிரீஸ் அதிபர் சிரியா கோர்ஸ் உள்ளிட்டோருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் சுற்றுலா விருது நாட்டின் இயற்கை வளங்களையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் அறிந்துகொள்ளும் வகையில் மாணாக்கர் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு

சர்வதேச சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் தேசிய சுற்றுலா விழாவில் உரையாற்றிய அவர் நீடித்த பொறுப்புணர்வுடன் கூடிய சுற்றுலாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் கற்றுலா பயணத்தின்போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை மனதில் நிறுத்தி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் சுற்றுலா நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றார் உள்ளுர் சமூக அமைப்புகளின் ஆளுமையை மேம்படுத்தும் கருவியாக சுற்றுலா திகழ வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சுற்றுலா தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்புகளை மகளிர் கண்டறிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுற்றுலாத்துறையில் சேவையாற்றும் திறன்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் தேசிய சுற்றுலா விருதுகளையும் அவர் வழங்கினார்

சுற்றுலா வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருது ஆந்திர மாநிலத்திற்கும் துணிகர சுற்றுலா விருது கோவா மத்திய பிரதேச மாநிலங்களுக்கும் சிறந்த திரைப்பட சுற்றுலா மேம்பாட்டு விருது உத்தரகாண்ட் மாநிலத்திற்கும் தகவல் தொழில்நுட்ப புதுமை பயன்பாட்டு விருது தெலங்கானா மாநிலத்திற்கும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மத்திய கற்றுலா அமைச்சா் திரு

சுற்றுலா வெல்லமண்டி சுற்றுலா தினத்தையொட்டி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுற்றுலா விழிப்புணா்வு பேரணியை இன்று துவக்கி வைத்து பேசிய மாநில சுற்றுலாத்துறை அமைச்சா் திரு

சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் சேலம் மாவட்டத்தில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை மேம்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் மேட்டூர் அணை பகுதியை சுற்றிலும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்படும் என்றார் சுற்றுலாத்துறையில் சேலம் மாவட்டத்தை முன்மாதிரி மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

வினய் இன்று தொடங்கி வைத்தார்

நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றனர்

எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் நல்வாழ்வு குடும்பநலத்துறை சார்பில் இருபத்து ஆறரை கோடி ரூபாய் செலவிலான மகப்பேறு குழந்தைகள் நல மருத்துவ கட்டிடங்களை காணொலி மூலம் திறந்துவைத்துள்ளார்

மேலும் தேசிய தர உறுதி திட்டத்தின்கீழ் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சுகாதார சேவைகளின் அடிப்படையில் தேசிய தரச்சான்று பெற்ற கடலூர் நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் கடலூர் தர்மபுரி புதுக்கோட்டை செங்கல்பட்டு சேலம் கோவை பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் இயக்குநர்கள் இவ்விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர்

மேலும் பெண்குழந்தையை காப்போம் பெண்குழந்தைக்கு கற்பிப்போம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதுகளை பெற்ற நாமக்கல் திருவள்ளுர் மாவட்ட ஆட்சித்தலைவா்களும் முதலமைச்சரிடம் விருதுகளை காண்பித்து வாழ்த்து பெற்றனா்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் அந்தந்த துறை அமைச்சர்களும் பங்கேற்றனர்

இந்நிகழ்ச்சியின்போது அண்மையில் நேரிட்ட மழைவெள்ளம் நிலச்சரிவில் ் உயிரிழந்த குந்தா மின்நிலைய ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை அமைச்சர் வழங்கினார்

அன்பழகன் தமிழக கிராமப்புறங்களில் உள்ள ஏழை கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

வினய் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் கேடயம் சான்றிதழை வழங்கினார்